குடிமக்களுக்கு அதிகாரமளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

அரசு விரும்புவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார்

அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் ஆய்வு மேற்கொண்டார்

புறப்பட்டது

இந்தியா நியூசிலாந்து இடையிலான ஐந்தாவது இறுதி டி டுவள்டி கிரிக்கெட் போட்டி இன்று மவுண்ட் மாங்காநயி என்ற இடத்தில் நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள புதிய சீர்திருத்தங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்தி குடிமக்களுக்கு அதிகாரமளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் தொலைக்காட்சி மூலம் பேசிய பிரதமர் இந்த புதிய சீர்திருத்தங்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்தி அதன் அடித்தளங்களை வலுப்படுத்தும் என்றும் கூறினார் விவசாயம் கட்டனமட்பு வசதி ஜவுளி தொழில்நுட்பம் ஆகிய நான்கு துறைகளுக்கு பட்ஜெட்டில் அதிக முக்கியத்துவம் தரப்பட்டு இருப்பதாகவும் இதனால் வேலைவாய்ப்பு பெருகும் என்றும் கூறினார் குறைந்தபட்ச அரக அதிகபட்ச ஆளுகை என்ற அரசின் உறுதிப்பாட்டை இந்த பட்ஜெட் மேலும் வலுப்படுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்தார் விவசாயத்தை பொறத்தவரை ஒருங்கிணைந்த அனுகுமுறையை இந்த பட்ஜெட் கடைப்பிடிக்கிறது என்றார் அவர் பாரம்பரிய முறைகளுடன் தோட்டக்கலை மீன்வளம் கால்நடை வளர்ப்பு ஆகியவற்றில் மதிப்பு கூட்டுதல் நடவடிக்கையை இது மேம்படுத்தும் என்றும் அவர் கூறினார்

தேசிய பொருள் கையாளும் கொள்கை வர்த்தக சமுதாயத்திற்கு பெரிதும் பயனளிக்கும் என்றார் அரசு பணியிடங்களை நிரப்புவதற்கு பொதுவான ஆன்லைன் தேர்வுகள் ஏற்படுத்துவது விவசாயிகள் ரயில் விவசாயிகள் விமானம் ஆகியன நீண்ட கால பயனை அளிக்கவுள்ளன என்று பிரதமர் கூறினார் இது மக்கள் பட்ஜெட் என்றும் வரி சுமையை குறைக்கிறது என்றும் சாதாரண மனிதன் கையில் கூடுதலான பணத்தை வைக்கிறது என்றும் பிரதமர் பாராட்டினார் இந்த மத்திய பட்ஜெட் நெடுநோக்கும் செயல் திட்டமும் நிறைந்தது என்று கூறி இந்த பட்ஜெட்டை தபாரித்த நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் அவரது குழுவினருக்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்தார் மக்களின் கைகளில் குறிப்பாக நடுத்தரப்பிரிவு மக்களின் கைகளில் பனத்தை வைக்க அரசு விரும்புவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் வரும் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை மக்களவையில் தாக்கல் செய்த பிறகு புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வருமானவரி நடைமுறையை எளிமையாக்க அரசு விரும்புவதாகக் கூறினார் நேர்மையாக வரி செலுத்துவோருக்கு மரியாதை அளிப்பதை உறுதி செய்வதற்காக வரி செலுத்துவோர் பட்டயம் வெளியிடப்பட்டிருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் நுகர்வு தேவையை தனியார் முதலீடு அரசு செலவிளம் ஆகியவற்றை உயர்த்துவதற்காக நிதிப்பற்றாக்குறை இலக்கை புள்ளி ஐந்து சதவீதம் தளர்த்தியதாக அவர் கூறினார் கம்பெளி வரி குறைப்பு புதிய கம்பெளிகள் பெற்ற பயன்கள் ஆகியவற்றின் காரணமாக ஜி எஸ் டி வகுல் அதிகரித்திருப்பதாக அவர் தெரிவித்தார் இதனையடுத்து நிதிப்பற்றாக்குறை அடுத்த ஆண்டு குறையும் என்றும் அரசு பங்குகள் விற்பனை உயரும் என்றும் அவர் கூறினார் பத்திர சந்தையை வலுப்படுத்துவதெற்கான இத்தகைய குறிப்பிடத்தக்க தைரியமான சீர்திருத்தங்கள் பட்ஜெட்டில் அறிமுகப்படுத்துவது நாட்டில் இதுவே முதல் முறை என்று திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார் சீனாவில் கொரோனா வைரஸ் பாதித்த ஊகான் நகரில் வசிக்கும் இந்தியர்களை தாய்நாட்டிற்கு கொண்டு வருவதற்கென அங்கு அனுப்பப்பட்ட இரண்டாவது ஏர் இந்தியா சிறப்பு விமானம் அந்நகரத்திலிருந்து புதுதில்லி புறப்பட்டுள்ளது

அவர்களுடன் மாலத்தீவின் ஏழு குடிமக்களும் வருகின்றனர்

மனேஸர் என்ற இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள இந்த தனிமை எமயம் ஆயுதப்படைகளின் மருததுவ சேவைகள் பிரிவு கண்காணிப்பில் செயல்படும் சாவ்லா என்ற இடத்தில் அமைக்கப்பட்டுள்ள இதே போன்ற மையத்தை இந்தியா திபெத் எல்லை காவல்படையினர் கண்காணிப்பார்கள்

புதியவகை கொரோனா வைரஸ் தொற்றுக்கு எதிரானநாட்டின் தயார் நிலை குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் நேற்று புதுதில்லியில் ஆய்வு நடத்தினார் அமைச்சரவை செயலாளரும் இது குறித்து உயர்நிலை ஆய்வு ஒன்றை நடத்தினார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் ககாதாரம் சிவில் விமானப்போக்குவரத்து ஜவுளி மருந்துகள் ககாதார ஆராய்ச்சி துறைகளின் செயலாளர்களும் வெளிநாட்டு வர்த்தக துறையின் தலைமை இயக்குநரும் பங்கேற்றனர்

கேரளாவைச் சேர்ந்த ஒரு நபருக்கு நோய் தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு அவரது உடல் நிலை நிலையாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு நாடுகளில் மேற்கொள்ளப்படும் விமான பயணிகள் பரிசோதளை நடைமுறையை சுகாதாரத்துறை செயலாளர் காணொலி மூலம் ஆய்வு செய்தார் தமிழ்நாட்டில் எவருக்கும் கொரோனா வைரஸ் தொற்று இல்லை என்று மாநில ககாதாரத்துறை அமைச்சர் திரு சி விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உறுதி செய்யப்படாத செய்திகளைக் கேட்டு மக்கள் பீதியடைய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் சென்னையிலும் இதர சில நகரங்களிலும் சிலருக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுள்ளதாக வந்துள்ள செய்திகள் தவறானவை ஆதாரமற்றவை என்று அவர் கூறினார் சீனா சென்று வந்துள்ள அனைவரும் இந்த வைரஸால் பாதிக்கப்படுவதில்லை என்றும் சீனாவிலிருந்து வரும் அனைத்து சர்வதேச பயணிகளும் விமான நிலையங்களில் முறைப்படியான சோதனைகளுக்கு பிறகே அனுமதிக்கப்படுகின்றனர் என்றும் அவர் கூறினார்

மாலத்தீவு காமன்வெல்த் நாடுகள் அமைப்பில் மீண்டும் உறுப்பினராகியுள்ளது அந்நாட்டு அதிபர் இப்ரஹிம் முகமது சோலி நேற்று இதனைத் தெரிவித்தார்

மாலத்தீவு காமன்வெல்த்தில் மீண்டும் சேர்ந்திருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோதி பாராட்டு தெரிவித்துள்ளார்

சூரஜ்குந்த் மேளாவில் நட்பு நாடாக உஸ்பெகிஸ்தான் பங்கேற்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிம்ச்சி தெரிவித்துள்ளார் பிரதமர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் இந்தியா உஸ்பெகிஸ்தான் உறவுகளை மேலும் வலுவாக்கும் இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடும் உஸ்பெகிஸ்தான் அதிபர் சௌகத் மிர்ஸியோயெவ் வின் தலைமைப் பண்பை பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார் இந்த மேளாவை நேற்று குடியரகத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் தொடங்கி வைத்தார் ஈராக்கில் அதிபர் பர்காம் சாலே அந்நாட்டின் புதிய பிரதமராக திரு முகமது டாஃபிக் அல்லாவி யை நியமித்துள்ளார் இதனையடுத்து அந்நாட்டில் நிலவிய இரண்டு மாத கால அரசியல் தேக்க நிலை முடிவுக்கு வந்தது அந்நாட்டில் அரகக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் நான்காவது மாதமாக தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் முன்னாள் பிரதமர் திரு அப்டெல் அப்துல் மாஹ்டி ராஜினாமா செய்த இரண்டு மாத காலத்தில் இந்த நியமனம் நடைபெற்றுள்ளது முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த திரு முகமது அல்வாவி வெளியிட்ட வீடியோ செய்தியில் அதிபர் சாலே தம்மை புதிய அரசு அமைக்க நியமித்துள்ளார் என தெரிவித்துள்ளார் இந்தியா நியூசிலாந்து இடையிலான ஐந்தாவது இறுதி டி டுவன்டி கிரிக்கெட் போட்டி இன்று மவுண்ட் மாங்காநுயி என்ற இடத்தில் நடைபெறுகிறது

இந்தப்போட்டியில் வெற்றி பெற்றால் இந்திய அணி இருதரப்பு டி டுவன்டி போட்டியில் ஐந்து பூஜ்யம் என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றும் சிறப்பு நிலையை அடையும்

முத்தாப்பு கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயாள போட்டி இன்று கான்பராவில் நடைபெறுகிறது இந்தப்போட்டி இந்தியநேரப்படி காலை மணி எட்டு மூப்பதுக்கு தொடங்கும்